ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்பு நிலைமை மேம்பட்ட பிறகு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நவராத்திரி பண்டிகையின் நிறைவு நாளான இன்று விஜய தசமி மற்றும் தஸராவாக கொண்டாடப்படுகிறது உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மேரி கோம் இன்று தாய்லாந்து வீராங்கணையை எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் திரு ஸி ஜின் பிங்கின் வருகையை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இதனை நேரில் ஆய்வு செய்த காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா பிரதமரும் சீன அதிபரும் வந்து செல்லும் வரை மாமல்வரத்தில் உள்ள பாரம்பரிய சிற்ப வளாகங்களை மூடுமாறு தொல்லியல் துறைக்கு பரிந்துரைத்துள்ளார் இதனிடையே முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன்ராதாகிருஷ்ணன் பிஜேபி நிர்வாகிகளுடன் மாமல்லபுரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா சீனா இடையே பண்டைக்காலம் தொட்டு கலாச்சார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்புகள் இருந்து வரும் நிலையில் அந்நாட்டு அதிபரின் தமிழக வருகை தமிழக மக்களுக்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார் பிரான்ஸ் நாட்டிடமிருந்து வாங்கப்படும் ரஃபேல் போர் விமானங்களை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று முறைப்படி பெற்றுக் கொள்கிறார் பிரான்ஸ் நாட்டில் மூன்று நாள் பயணமாக நேற்று பாரிஸ் புறப்பட்டுச் சென்ற திருராஜ்நூத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரானை சந்தித்துப் பேசுகிறார் அப்போது இருநாடுகளிடையேயான ராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் குறித்து அவர் பேச்சுக்கள் நடத்தவுள்ளார்

எனினும் இந்த விமானங்களின் முதல் தொகுதி அடுத்த ஆண்டு மே மாதம் தான் இந்தியாவுக்கு வந்து சேரும் நாளை பிரான்ஸ் பாதுகாப்பு தொழில் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளை சந்திக்கவுள்ள திருராஜ்நாத் சிங் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு தளவாடங்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய முன்வருமாறு அழைப்பு விடுக்கவுள்ளார் ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்பு நிலைமை மேம்பட்ட பிறகு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் பயிற்சியை நிறைவு செய்து பணியில் சேரவுள்ள இந்திய காவல் பணி அதிகாரிகளுடன் புதுதில்லியில் கலந்துரையாடிய அவர் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டபிறகு அங்கு துப்பாக்கிச் சூடு ஏதும் நடைபெறவில்லை என்றார் சிறப்பு அந்தஸ்து தவறாக பயன்படுத்தப்பட்டதன் காரணமாகவே அம்மாநிலத்தில் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தலை தூக்குவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார்

அமித் ஷா தெரிவித்தார் மக்களுக்கு நன்மை கிடைக்கச் செய்ய வேண்டுமெளில் சில உறுதியான சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டார்

ஸ்ரீநகரில் நேற்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நடைபெற்ற உயர்மட்டக் கூட்டத்திற்கு பிறகு ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் இம்முடிவை அறிவித்துள்ளார்

மேலும் கஷ்மீரில் வட்டார வளர்ச்சி கவுன்சில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக ஆளுநர் தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சிக்காக பிற நாடுகளுடன் இந்தியா செய்து கொள்ளும் ஒப்பந்தங்கள் அனைத்தும் பரஸ்பரம் இருநாடுகளின் கருத்தொற்றுமையுடன் கூடிய கதந்திரமான முடிவு என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் போட்டி மனப்பான்மையுடனோ நிபந்தனைகளுக்குட்பட்டோ எடுக்கப்படும் முடிவு அல்ல என்று எடுத்துரைத்தார் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒப்பந்தங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வர்த்தகம் மற்றும் கலாச்சாரத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டதை அவர் சுட்டிக் காட்டினார் முன்னதாக ஆப்பிரிக்காவிற்கான மின்னனு வாயிலான கல்வி மற்றும் சுகாதார திட்டங்களை அமைச்சர் தொடங்கி வைத்தார் வருமான வரி சீர்திருத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மின்னனு மதிப்பீட்டுத் திட்டத்தை வருமான வரித்துறை நேற்று தொடங்கியது தேசிய மின்னனு மதிப்பீட்டு நிதியமைச்சகத்தின் வருவாய் துறை செயவர் திரு அஜய் பூஷண் பாண்டே புதில்லியில் தொடங்கி வைத்தார்

இந்த தேசிய மின்னு மதிப்பீட்டு மையத்தின் மூலம் வரி செலுத்துவோர் பயனடையும் வகையில் மதிப்பீட்டு அதிகாரி இடையே நேரடி தொடர்பு இல்லாமல் வரி மதிப்பீடு செய்ய வகை செய்யப்பட்டுள்ளது

தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று தெலங்கானா மாநில ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தர்ராஜனை சந்தித்தபிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டால் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக அரசு மருத்துவமனைகளுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொண்டார் வீடுகளைச் கற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வதுடன் டெங்கு காய்ச்சலை ஒழிப்பதற்கான அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்குமாறும் பொதுமக்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார் மேகதாதுவில் புதிய அணை கட்டக்கூடாது என தமிழகத்தின் சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கீழடி அகழ் ஆய்வுப் பணிகளுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் நவராத்திரி பண்டிகையின் கடைசி நாளான இன்று விஜய தசுமி மற்றும் தஸ்ரா பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பள்ளிகளில் சிறப்பு மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளப்படுகிறது பிரசித்தி பெற்ற மைசூர் தஸரா ஊர்வலழம் இன்று நடைபெறுகிறது தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டிணத்திலும் முத்தாரம்மன் கோயில் தஸரா திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நள்ளிரவு நடைபெறவுள்ளது சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதித்து தமிழக அமைச்சர்கள் திரு கடம்பூர் ராஜு திரு ஆர் பி உதயகுமார் திரு ராஜேந்திர பாவாஜி ஆகியோர் வாக்கு சேகரித்தனர் களக்காடு மற்றும் பாளையங்கோட்டை ஒன்றியங்களுக்கு உள்ளிட்ட பகுதிகளில் இவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டனர் இத்தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவருமான திரு திருநாவுக்கரசர் பிரச்சாரம் மேற்கொண்டார் சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வில் கிடைத்த அரிய பொருட்களைக் கொண்டு அங்கேயே விரைந்து அருங்காட்சியம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் பெங்களுருவுக்கும் பிற இடங்களுக்கும் கொண்டு செல்லப்பட்ட மூவாயிரத்திற்கும் அதிகமான பொருட்களை மீண்டும் கீழடிக்கே கொண்டு வரவேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இருவரிச் செய்திகள் போர்ச்சுகல் நாட்டில் நடைபெற்ற பொதுத்தேர்தலில் இந்திய வம்சாவழியைச் சேர்ந்த தற்போதைய பிரதமர் திரு ஆண்டாளியோ கோஸ்ட்டா தலைமையிலான சோஷலிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருப்பதை அடுத்து அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

தொடர் விடுமுறை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் நேற்று அதிகளவில் வருகை தந்தனர் நாகை மாவட்டம் செம்பனார் கோயில் தனியார் பள்ளியில் பயின்று தற்போது மருத்துவர்களாக உள்ள மாணவர்கள் ஒன்றிணைந்து தாங்கள் படித்த கிராமத்தில் இலவச மருத்துவ முகாம் நடத்தினர்

ஐ சி சி கிரிக்கெட் தரவரிசைப் பட்டியலில் இந்திய மகளிர் அனி ஒருநாள் போட்டிப் பிரிவில் தொடர்ந்து இரண்டாம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது